குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வதோதரா பகுதி மக்களுக்கு இயன்ற எல்லா உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்

புதுச்சேரியில் பிளாஸ்டிக் தடை பற்றிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது தீ விரவாதம் மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீவிரவாத செயல்பாடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது

தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் அமைப்புகளை தீவிரவாத அமைப்புகளாக அறிவிப்பது போல தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் சம்பந்தப்படுவோர் மற்றும் தீவிரவாதிகளாக அறிவிக்க இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரிக்கப்படும் வழக்குகளில் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடும் அதிகாரத்தை தேசிய புலனாய்வு ஏஜென்சிக்கு வழங்கவும் இம்மசோதா வகை செய்கிறது மாநிலங்களவையில் இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பதிலளிக்கையில் தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுவதில் மத்திய அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் தனிப்பட்ட நபர்களை தீவிரவாதிகளாக அறிவிக்கும் நடைமுறை அமெரிக்கா சீனா மற்றும் பாகிஸ்தானில் ஏற்கனவே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது என்றும் தீவிரவாதம் தொடர்பான சட்டங்களை காலத்திற்கு ஏற்ப மாற்ற வேண்டியது அவசியம் என்பதால் இப்பிரச்சினையில் அனைவரும் ஒரே குரலில் பேச வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தீவிரவாதச் செயல்கள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை விவாதங்களின் போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆட்சேபித்தன இம்மசோதாவை நாடாளுமன்ற தெரிவுக் குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என அவையில் திமுக மற்றும் சிபிஎம் கொண்டு வந்த திருத்தங்கள் வாக்கெடுப்பிற்கு முன்பாக நிராகரிக்கப்பட்டன

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் நலனையும் டாக்டர்கள் மற்றும் நோயாளிகளின் நலனையும் கருத்தில் கொண்டே இம்மசோதா உருவாக்கப் பட்டுள்ளதாகவும் மசோதாவில் இடம்பெற்றுள்ள சில விதிமுறைகள் குறித்து டாக்டர்கள் எழுப்பிய சந்தேகங்களை தாம் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் கூறினார்

மத்தியஸ்தக் குழுவினர் இப்பிரச்சினை தொடர்பாக இறுதி தீர்ப்பு எதையும் எட்ட இயலவில்லை என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் கூறினார்

உன்னாவ் உன்னாவ் பாலியல் பலாத்கார சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அண்மையில் நேர்ந்த விபத்து பற்றிய வழக்கை உத்தரபிரதேச மாநிலம் ரேபரேலி யில் இருந்து டெல்லிக்கு மாற்றுவதான முந்தைய உத்தரவை இன்று உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது விபத்து பற்றிய புலனாய்வே இன்னும் முடியவில்லை என்று சிபிஐ சார்பில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா தெரிவித்ததைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு தீபக் குப்தா ஆகியோர் அடங்கிய பென்ச் இவ்வாறு உத்தரவிட்டது பாதிக்கப்பட்ட சிறுமியை புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை அளிக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் உரிமை அவரது குடும்பத்தினருக்கு இருப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர்

வில்லியனூரில் இதற்கென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இந்த கணக்கெடுப்பிற்கான களப் பணிகளை தொடங்கி வைத்தார்

நமச்சிவாயம் கணக்கெடுப்பை தொடக்கி அமைச்சர் வைத்துப் பேசுகையில் விவசாயம் வேலைவாய்ப்பு தானிய விலை நிர்ணயம் கால்நடைகள் எண்ணிக்கை உள்ளிட்ட துறைகள் எதுவாக இருந்தாலும் அது தொடர்பான புள்ளி விவரங்கள் இருந்தால் மட்டுமே மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்த முடியும் என்றார்

புதுச்சேரி அரசின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அரசுச் செயலர் திருமதி பத்மா ஜெய்ஸ்வால் மத்திய புள்ளி விவரத்துறை அமைச்சகத்தின் துணை இயக்குனர் திரு துரை ராஜூ புதுச்சேரி பொருளாதாரத்துறை இயக்குனர் முனைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இந்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் எனவே கணக்கெடுப்பில் ஈடுபடும் அலுவலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான தகவலை தெரிவிப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும்

நாராயணசாமி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் சட்டமன்ற வளாகத்தில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக்ச் சென்று கடற்கரை சாலையில் முடிவடைந்த பேரணியில் ஏராளமான மாணவர்களும் இளைஞர்களும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிரான தடை பற்றிய விழிப்புணர்வுப் பதாகைகளை ஏந்திய வண்ணம் பங்கேற்றனர்

வி நாராயணசாமி கூறி உள்ளார்

ஏனாம் ஏனாமில் தனிநபர் சுகாதாரம் மற்றும் நல்லொழுக்கம் குறித்து வளர் இளம் பருவத்தினருக்கு கற்றுக் கொடுப்பது பற்றிய அனைத்துப் பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் ஒன்றை புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுச் சங்கம் நேற்று நடத்தியது இம்முகாமின் போது ஏனாம் அரசுப் பொது மருத்துவமனை அதிகாரிகள் எய்ட்ஸ் மற்றும் காசநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்கினர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீவிரவாத செயல்பாடுகள் தடுப்பு மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வதோதரா பகுதி மக்களுக்கு இயன்ற எல்லா உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் புதுச்சேரியில் பொருளாதார கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கி உள்ளன புதுச்சேரியில் பிளாஸ்டிக் தடை பற்றிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது